ஊரடங்கால் உயர் கல்வித் தேர்வுகள் பாதிக்கப்பட்டுள்ளதைக்கருத்தில் கொண்டு பல்கலைக்கழகங்களுக்கான தேர்வுகள் மற்றும் கல்வி ஆண்டு குறித்த வழிகாட்டுதலை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது

ரியல் எஸ்டேட் துறையை பாதுகாப்பதற்கு அரசு விரைவில் உரிய செயல் திட்டங்களை அறிவிக்கும் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப் புற மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று கலந்துரையாடிய அவர் இந்த நோய் தொற்று பாதிப்பு இரண்டு மடங்காக அதிகரிக்கும் வேகம் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார்

இந்த நோய் தொற்று தடுப்பு மருந்துக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் புள்ளி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பேருக்கு மட்டுமே வெண்டிலேட்டர் சிகிச்சை தேவைப்படுவதாகவும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் நோயாளிகளுக்கு மட்டுமே ஆக்சிஜன் உதவி தேவைப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தீவிர சிகிச்சைப்பிரிவில் இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீத நோயாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஹர்ஷ்வர்தன் கூறினார் நாடு முழுவதும் சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதை இது எடுத்துக் காட்டுவதாகவும் அவர் கூறினார்

நரேந்திர சிங் தோமர்கூறியுள்ளார் புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் உணவு தானிய உற்பத்தி உபரியாகவே உள்ளது என்றார்

இந்த ஆண்டுபருவ மழை இயல்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வேளாண் உற்பத்திநிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்தார் ஊரடங்கால் உயர் கல்வித் தேர்வுகள் பாதிக்கப்பட்டுள்ளதைக் கருத்தில் கொண்டு பல்கலைக்கழகங்களுக்கான தேர்வுகள் மற்றும் கல்வி ஆண்டு குறித்த வழிகாட்டுதலை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது தில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் பங்கேற்றார்

செமஸ்டர்தேர்வுகள் நிலைமை சீரான பின்னர் ஜூலை மாதம் நடத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

விரைவாக முடிவெடுப்பதற்காக பல்கலைக்கழக மானியக் குழு சார்பிலும் ஒரு சிறப்புப் பிரிவு அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையமான ரெராவின் மத்திய ஆலோசனைக் குழுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் அது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்கள் மாநில அளவிலான உயர் அதிகாரிகள் ரெரா பிரதிநிதிகள் வீடு வாங்குவோர்ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார்

பொருளாதாரத்தை சீரமைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைளை எடுத்து வருவதாவும் அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார்

சபைக்கான இந்தியாவின் அடுத்த நிரந்தர பிரதிநிதியாக திரு

திருமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார்

தற்போது வெளியுறவுத் துறையில் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளராக அவர் உள்ளார் தற்போதுஐ

வின் நிரந்தர பிரதிநிதியாக உள்ள திரு சையது அக்பருதீனுக்கு பதிலாக திரு திருமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்

நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன்தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார்

ஷேக் ஹசீனா பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார் ரமலான் மாதம் தொடங்கியிருக்கும் நிலையில் பங்களாதேஷ் பிரதமருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துகளைத் தெரிவித்தார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு

பங்களாதேஷு டனான நட்புக்கு இந்தியாமுன்னுரிமை அளிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்

கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் டேபிள் டென்னிஸ் பயிற்சியாளர்களுடன் காணொலி மூலம் பேசிய அவர் இந்தியாவின் இந்த இலக்கு சாத்தியமானதுதான் என்று குறிப்பிட்டார்

ஒவ்வொரு விளையாட்டுத் துறைக்கும் அரசு சிறப்பு குழுக்களை உருவாக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த குழுக்கள்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திறமையான வீரர்களைக் கண்டறியும் என்றும் அவர் கூறினார்

கிரண்ரிஜிஜுநம்பிக்கை தெரிவித்தார் கடன் தள்ளுபடிக்கும் வாரக் கடனை கழித்து விட்டு கணக்கு வைத்திருப்பதற்கும் வேறுபாடு உள்ளதாகவும் இது தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டு தவறானது என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இது வங்கிகளின் வழக்கமான நடைமுறை என்று கூறியுள்ளார் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் வந்து சேராத கடன்களை கணக்கியல் நடைமுறைப்படி தனித்து வைத்திருப்பதுவழக்கமானதுதான் என்றும் அது கடன் வசூல் நடவடிக்கைகளை கைவிடுவதாகஅர்த்தம் ஆகாது என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்